அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் தகுந்த பதிவடி கொடுக்கப்பட்டதில் அந்நாட்டின் ஐந்து ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டன

திருவிழா விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார்

செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை வெளிப்படையான திறந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது

டுவன்டி கிரிக்கெட் போட்டி பெங்களுருவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டில் பாகிஸ்தான் ரானுவம் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய ரானுவம் தகுந்த பதிவடி கொடுத்துள்ளது

இதற்கு தகுந்த பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் பாகிஸ்தான் ரானுவத்தின் ஐந்து நிலைகள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற சண்டையின்போது இந்திய வீரர்கள் ஐந்து பேருக்கு லேசாள காயம் ஏற்பட்டது அதில் இருவர் ரானுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியையொட்டி ஐந்து கிலோ மீட்டர் கற்றளவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது ரானுவம் ரிசர்வ் போலீஸ் படை காவல்துறையினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மேமந்தர் பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் கட்டனர் பாதுணப்புப் படையினர் திருப்பி கட்டதில் இரண்டு அல்லது மூன்று தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து அப்பகுதியில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தூக்குதல் நடத்தியுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது

அனைத்து கட்சி தலைவர்களும் விமானப்படைக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் அரசின் நடவடிக்கைகளுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழா விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களுக்காக இதபோன்ற இளைஞர் நாடாளுமன்றங்களை அமைக்க வேண்டும் என மனதின் குரல் உரையில் பிரதமர் கடந்த டிசம்பர் மாதம் கூறியிருந்தார்

மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இதில் விவாதங்கள் நடைபெற்றன

இதன் இறுதிச்சுற்று புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பங்கேற்றார் இதில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் நேற்று அழிவிக்கப்பட்டன தேசிய மின் ஆளுகை விருதுகளை புதுதில்லியில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார் மின் ஆளுகையை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன ஆறு பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படவுள்ளதாகவும் நிர்வாகத்தில் மின் ஆளுகையை அதிகரித்து சேவைகளை எளிதாக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு மத்திய வர்த்தக அமைச்சர் திருசுரேஷ் பிரபு இத்தாலியின் பொருளாதார மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் திரு மிக்கேல் கெராஸி ஆகியோர் தலைமை வகிக்கின்றனர் இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது சத்தீஷ்கர் மற்றும் ராஜஸ்தானை தவிர அனைத்து மாநிலங்களிலும் ழழமுமையாக மின்வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் குர்ஹாமில் செய்திபாளர்களிடம் பேசிய அவர் சத்தீஷ்கரும் ராஜஸ்தானும் விரைவில் முழு மின்வசதி பெற்ற மாநிலங்களாக திகழும் என கூறினார் ராஜஸ்தானில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் காரணமாகவும் சத்தீஷ்கரில் உள்ளூர் பிரச்சனையாலும் முழு மின்வசதியை ஏற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்திற்கு இந்தியாவில் இருந்து மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் முழு மின்வசதி ஏற்படுத்துவதில் இலக்கை எட்டி சாதனை புரிந்த அதிகாரிகளை அமைச்சர் பாராட்டினார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை வெளிப்படையாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு யஷ்வந்த் சின்ஹா திரு அருண்ஷோரி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் ஆகியோர் இது தொடர்பாக சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் தலைமை நீதிபதி திருரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது முன்னதாக ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பாக இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையேயாள ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி தூக்கல் செய்யப்பட்ட மனுக்களை கடந்த டிசுப்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது எழுத்தாளர் கவ்புர்கி கொலை தொடர்பான வழக்கை பத்திரிகையாளர் கௌரி வங்கேஷ் கொலை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு விசாரணைக் குழு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கவ்டர்கி கொலை வழக்கை கர்நாடக அரசின் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்து வந்தது கௌரி லங்கேஷ் கொலை வழக்கை சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரிதது வருகிறது இந்நிலையில் இந்த இரு கொலை வழக்குகளிலும் சில பொதுவான ஒற்றுமை இருப்பதாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு ஆர் எஃப் நாரிமன் வினீத் சரண் ஆகியோர் அடங்கிய அமர்வு கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வுக்குழு இந்த வழக்கு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் அமைப்பதற்காக எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி நிதி ஒதுக்கீடு பெற வகை செய்யும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராள தீர்மானத்தை அந்நாட்டு பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியுள்ளது

ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அதிகம் உள்ள இந்த சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் அடுத்ததாக செனட் சபையில் முன்வைக்கப்படவுள்ளது இரு அவைகளும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் தமது அதிகாரத்தை ரத்து பயன்படுத்தப்போவதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் ஐ சந்தித்து பேசுவதற்காக வியட்நாம் தலைநகர் ஹனாய் சென்றடைந்துள்ளார் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உள் னும் பியாங்யாங்கிலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டு வியட்நாம் சென்றடைந்துள்ளார் நாளை இரு தலைவர்களும் சந்தித்துப் பேசவுள்ளனர் அதற்கு முன்னதாக இன்று மாலை நடைபெறும் விருந்தில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று நம்புவதாக திரு டொனால்டு டிரம்ப் டிவிட்டரில் பதிவிட்டுள்ளார் கடந்த ஜுன் மாதம் சிங்கப்பூரில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது கொரிய தீபகற்பத்தில் அனு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக இதில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படவுள்ளது ஐ நா பாதுகாப்புக்குழுவில் நிரந்தர மற்றம் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களை அதிகரிப்பதற்கு பெரும்பாலான உறுப்பு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளதாக இந்தியா கூறியுள்ளது ஐ நா பாதுகாப்புக்குழுவில் நியாயமான பிரதிநிதித்துவம் தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு நாடுகளின் அரசு பிரதிநிதிகளுக்கு இடையேயான முறைசாரா கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர துதர் திரு சையது அக்பருதீன் ஐ நா பொதுச்சபையில் இது தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நைஜீரிய அதிபர் திரு முகமது புஹாரி இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

இன்றையப்போட்டியைத் தொடர்ந்து இரு அணிகளும் ஐந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ளன முதவாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாதில் சனிக்கிழமை நடைபெறுகிறது ஐ எஸ் எஸ் எஃப் உலகக்கோப்பை தப்பாக்கிச் கடுதல் போட்டியில் ஹங்கேரியின் வெரோனிக்கா மேஜர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

இந்தப்போட்டியில் நேற்று இந்தியா எந்தப் பதக்கத்தையும் வெல்லவில்லை